ஏற்பட்டதால் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டன மேற்குவங்க காவல்துறைக்கும் சிபிஐ க்கும் இடையே கருத்து வேறபாடு ஏற்பட்டிருப்பது அம்மாநிலத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதை உணர்த்துவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் கொல்கத்தா விவகாரம் குறித்து சிபிஐ தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது சிபிஐ இயக்குநராக மூத்த ஐ பி எஸ் அதிகாரி திரு ரிஷிகுமார் சுக்லா இன்று பதவியேற்றார் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மருத்துவர்களும் அரகம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஒப்பன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் கதே விஜய் சுந்தர் பிரசாந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மேற்குவங்கத்தில் சாராத நிதி நிறுவன மோசடி தொடர்பான வழக்கில் சாட்சியாக உள்ள காவல்துறை ஆணையா் திரு ராஜீவ்குமாரை விசார்ப்பதற்கு சிபிஐ அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றதை ஆட்சேபித்து அம்மாநில முதலமைச்ச் செல்வி மம்தா பானா்ஜி எதிா்ப்பு தெரிவித்து நேற்று மாலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்தது திரிணமூல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசின் சிபிஐ நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதர எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவர்களுடன் இணைந்து அரசின் நிர்வாகத்தை வைத்து மத்திய அரசு அரசியல் நடத்தி வருவதாக குற்றம்சாட்டி அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து மக்களவையும் மாநிலங்களவையும் பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டு பின்னா் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கொல்கத்தா சம்பவம் இதுவரை எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒன்று என்றும் இது துரதிருஷ்டவசமானது என்றும் தெரிவித்தார் இதனிடையே மேற்குவங்க அரசு அதிகாரிகள் பிஜேபி க்கு எதிராக செயல்பட்டு வருவதாகவும் தேர்தல் அறிவிக்கப்படாத நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கூறி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு முக்தார் அபாஸ் நக்வி திரிணமூல் காங்கிரஸிலிருந்து பிஜேபி யில் அண்மையில் இணைந்த திரு முகுவ்ராய் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்துள்ளனர்

மத்திய அரசு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மேற்குவங்க அரசு தவறு செய்த அதிகாரிகளை பாதுகாத்து வருவதாகவும் குற்றம்சாட்டினார் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு அளித்து எதிர்க்கட்சிகள் மாபெரும் கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் பிஜேபி தலைமையிலான அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார் முன்னதாக இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதித்துறை இணை அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஊழல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்போது அதனை தடுக்கும் விதத்தில் ஒரு மாநில முதலமைச்ச் செயல்பட்டது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளார் சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பாக சிபிறு விசாரணைக்கு மேற்குவங்க அரசு ஒத்துழைக்கும்படி உத்தரவிடக்கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு மீது நாளை விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது விசாரணைக்கு மாநில காவல்துறை தடையாக இருப்பதாகவும் தடயங்களை அழிப்பதாகவும் அந்த மனுவில் சிபிஐ குற்றம்சாட்டியுள்ளது இந்த தொடர்பாக கொல்கத்தா காவல்குறை வழக்கு நகர ஆணையர் திரு ராஜீவ் குமார் விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி உத்தரவிட வேண்டுமென்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது மேற்குவங்கத்தில் தற்போதுள்ள நிலைமை குறித்து உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் அம்மாநில ஆளுநர் திரு கேசரிநாத் திரிபாதியிடம் விசாரித்தார் மாநில தலைமை செயலாளர் காவல்துறை தலைவர் ஆகியோரை அழைத்து தாம் பேசியதாகவும் நிலைமைய இயல்பு நிலைக்கு கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் ஆளுநர் திரு ராஜ்நாத் சிங்கிடம் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சகம் நிலைமைய உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதா நிதி நிறுவன மோசடி குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின்பேரில் கொல்கத்தாவில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று புலனாய்வு மேற்கொண்டபோது அவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சறுத்தல் விடுக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து கொல்கத்தாவில் சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள பகுதி மற்றும் அலுவலகத்திற்கு மத்திய படைப்பிரிவின் பாதுகாப்பு அளிக்க உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேசிய ஜளநாயகக் கூட்டனியில் இடமில்லை என்றும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மக்களின் நலன் குறிப்பாக விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகக் குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று மவுளி அமாவாசையயொட்டி மூன்று கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பமேளா விழாவிற்கு வருகை தந்துள்ளனர் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் இன்று காலை முதல் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் குப்பமேளா நிகழ்ச்சியையொட்டி ஏற்களவே ஒன்றனர்க்கோடி பக்தர்கள் நேற்று புனித நீராடியதாக பிராயாக்ராஜ் மண்டல அதிகாரி டாக்டர் ஆஷிஷ் குமார் கோயல் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்

மகோதய தை அமாவாசையையொட்டி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பொதுமக்கள் புனித நீராடி முன்னோர்களை வழிபட்டனர் இந்நாளையொட்டி ராமேஸ்வரத்திலும் ஏராளமான மக்கள் புனித நீராடினர்

இடைக்கால இயக்குநராக இருந்த திரு எம் நாகேஸ்வரராவிடமிருந்து அவர் சிபிஐ தலைமை பொறுப்பை பெற்றுக் கொண்டார் திரு சுக்லா இரண்டு ஆண்டுகள் இந்த பதவியில் நீடிப்பாள்

பேரிடர் மேலாண்மை பணிகளை முன்னெடுத்துச் செல்லும் நாடுகள் குழுவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது இந்நாடுகள் பேரிடர் மேலாண்மை செயல் திட்டம் குறித்தும் அதன் கொள்கைகள் குறித்தும் உறுப்பு நாடுகளுக்கு விளக்கும் பணியையும் மேற்கொள்ளும் மத்திய உள்துறை அமைச்சகமும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் இணைந்து இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது சர்வதேச புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது புற்றநோயின் பிடியிலிருந்து மக்களை காக்கவும் இந்நோய் தொடர்பாக விழிப்புனர்வு ஏற்படுத்தவும் உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன புற்றநோய் கட்டுப்பாட்டுக்கான சர்வதேச அமைப்பு மூன்று நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இந்த தினத்தைபொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ககாதாரமான வாழ்க்கை நிலை சரியான உணவுப் பழக்கம் அவ்வப்போது உடற்பரிசோதனை ஆகியவை மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் முன்னதாகவே கண்டறியும் நடவடிக்கையும் அதற்கு குறைந்த செலவிலான சிகிச்சையும் கிராமப்புறங்களில் அமல்படுத்த வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மகளிர் தொழில்முனைவோரை மேம்படுத்துவதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில்கள் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று மக்களவையில் தெரிவித்தார் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கத் திட்டத்தின்கீழ்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆண்டுதோறும் மொகல் காாடன் விழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைத்தார்

தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மொகல் தோட்டத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் பொதுமக்கள் ஆன்மீகத் தோட்டம் மூலிகை தோட்டம் போன்சாய் தோட்டம் மற்றும் இசை தோட்டம் ஆகியவற்றையும் பார்வையிடலாம்

வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரின் மனுத் தாக்கல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சிதலைமையகத்தில் இன்று தொடங்கியது இம்மாதம் பத்தாம் தேதி வரை மனுக்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என்று அஇஅதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது

விஜய் சுந்தர் பிரசாந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்